நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்

பழனிசாமி தெரிவித்துள்ளார் புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தேவையின்றி அண்டை மாநில பிரச்சனைகளில் தலையிடுவதாக முதலமைச்சர் திரு நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தவறாது அவை நடவடிக்கைகளில் பங்கேற்க வேண்டியது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாடாளுமன்ற இரு அவைகளுமே ஒரு பல்கலைக்கழகம் என்றும் இந்த அவைக் கூட்டங்கள் உறுப்பினர்களுக்கு மக்கள் சேவை குறித்து தெரிநிது கொள்ள ஒரு முக்கிய வாய்ப்பை வழங்குவதாகவும் அவர் கூறியுள்ளார் பாராளுமன்ற நூலகத்தில் இன்று நடைபெற்ற பிஜேபி நாடாளுமன்ற கட்சிக் கூட்டத்தில் பேசிய பிரதமர் இக்கருத்தை தெரிவித்தாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்தார் அரசு மேற்கொள்ளும் நலத்திட்டங்கள் குறித்த தகவல்கள் பொதுமக்களை சென்றடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னுரிமை அளித்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டதாகவும் திரு ஜோஷி கூறினார் பிஜேபி உறுப்பினர் சேர்க்கை இயக்கத்தை பிரதமர் திரு

பிரகலாத் ஜோஷி கூறினார் இந்த உறுப்பினர் சேர்க்கை இயக்கத்தை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பிஜேபியின் இதர தலைவர்கள் துவக்கி வைக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பிஜேபி செயல்தலைவர்திரு ஜேபி நட்டா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதற்காக அமைக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகளின் செயல்பாட்டை கண்காணிக்க மத்திய அரசு உயர்மட்டக் குழு ஒன்றை அமைத்துள்ளது இத்தகவலை நாடாளுமன்ற மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தில் வேளாண் மற்றும் விவசாய நலத்துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்தார் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதற்காக அமைக்கப்பட்ட கமிட்டி தனது அறிக்கையை கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அரசுக்கு அளித்ததாக அவர் கூறினார் வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கான சந்தையை மேம்படுத்துதல் விளை பொருட்களுக்கு கட்டுப்படியான விலை வேளாண் இடுபொருட்கள் விலையை குறைத்தல் பாசன மேளான்மை உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை இக்குழு பரிந்துரைத்திருப்பதாக திரு தோமர் தெரிவித்தார் வேளாண் துறையில் சீர்த்திருத்தங்களை மேற்கொள்வதற்கான பல்வேறு மாநில முதலமைச்சர் அடங்கிய உயர்மட்டக் குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது இக்குழுவில் கர்நாடாகா ஹரியானா அருணச்சாலப்பிரதேசம் குஜராத் உத்திரப்பிரதேசம் மத்தியப்பிரதேசம் மாநில ஆகிய முதலமைச்சர்கள் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் இக்குழுவின் ஒருங்கிணைப்பாளராக மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்நாவிஸ் நியமிக்கப்பட்டுள்ளார்

வேளாண் பொருட்களை சந்தைப் படுத்தவும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் வேளாண்துறையில் தனியார் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான வழிமுறைகளையும் இக்குழு பரிசீலனை செய்யும் இதை தவிர விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவது தொடர்பாக முன் வைக்கும் நடவடிக்கைகளையும் இக்குழு அரசு நடைமுறைப்படுத்தும் மனித சமுதாயத்தின் நன்மைக்காக அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கைய நாயுடு வலியுறுத்தியுள்ளார் புதுடெல்லியில் அவர் இன்று மாணவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் இதை தெரிவித்தார் விண்வெளி தொழில்நுட்பம் பிரபலமாகி வருவதாக தெரிவித்த அவர் இத்துறையில் மாணவர்கள் ஆர்வம் காட்டி புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டுவரவேண்டியது அவசியம் என்றார் அறிவியல் வளர்ச்சியின் முக்கிய நோக்கமே சாதாரண மக்களின் வாழ்க்கைதாத்தை மேம்படுத்த உதவுவதே ஆகும் என்று திரு வெங்கைய நாயுடு கூறினார் விவசாயம் உள்ளிட்ட துறைகளை மேம்படுக்க அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார் பருவநிலை மாறுதல் வனப்பகுதி குறைதல் சுற்றுச்சூழல் பாதிப்பு போன்ற துறைகளில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்க வின்வெளி தொழில்நுட்பம் பெரிதும் உதவும் என்றும் குடியரசு துணைத்தலைவர் கூறினார்

எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இன்று இது தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசிய அவர் இது தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளை அழைத்து அவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்து அதற்கேற்றார்போல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் முன்னதாக கவன ஈர்ப்பு தீர்மானத்தை முன் மொழிந்து பேசிய எதிர்கட்சித்தலைவர் திரு

விஜயபாஸ்கர் தெரிவித்தார்

புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தேவையின்றி அண்டை மாநிலப் பிரச்சனைகளில் தலையிடுவதாக முதலமைச்சர் திரு நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இன்று கோவையில் நிருபர்களிடம் இதை தெரிவித்த அவர் தமிழகத்தில் நிலவும் தண்ணீர் பிரச்சனை குறித்து எந்த வித ஆதாரமும் இல்லாமல் அரசியல் தலைவர்கள் மீது டாக்டர் கிரண் பேடி குற்றம் சாட்டியிருப்பதாக கூறினார் மழையின்மையால் தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா மகாராஷ்டிரா தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அவர் பல மாநிலங்கள் இப்பிரச்சனையை சில கூறினார் சமாளிக்க மேற்கொண்டுள்ள நட்டிவடிக்கைகள் காலதாமதப்படுவதாக கூறிய அவர் இதற்கு மத்திய அரசும் உதவ வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் துணைநிலை ஆளுநர் தேவையில்லாமல் இதர மாநில விசயங்களில் தலையிடுவதாகவும் அவர் கூறினார் புதுவையில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வேண்டும் என்றே தொல்லை கொடுக்க டாக்டர் கிரண்பேடியை மத்திய அரசு நியமித்துள்ளதாக திரு நாராயணசாமி குற்றம் சாட்டினார் சென்னையில் தற்போது நிலவும் தண்ணீர் தட்டுப்பாடு குறித்து புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தெரிவித்த கருத்துகளுக்கு ஆட்சேபனை தெரிவித்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் இன்று புதுவை தலைமை தபால் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தினர் ஏற்கனவே புதுவை முதலமைச்சருடன் மோதல் போக்கில் ஈடுபட்டுள்ள டாக்டர் கிரண்பேடி தற்போது அண்டை மாநில நிர்வாகத்தை விமர்சித்திருப்பது கண்டிக்கத் தக்கது என்று திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு

சிவா இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசுகையில் குறிப்பிட்டார் துணைநிலை ஆளுநர் அவரது பதவியில் மதிப்பை குறைக்கும் வகையில் செயல்படுவதாகவும் திரு சிவா குற்றம் சாட்டினார் இந்தப் போராட்டத்தில் கமியுனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் கலந்து கொண்டன இதற்கிடையில் தாம் தெரிவித்த கருத்துக்கள் பத்திரிக்கை செய்திகளை அடிப்படியாக கொண்டதாகும் என்று துணைநிலை ஆளுநர் விளக்கம் அளித்துள்ளார் இது தமது கருத்தல்ல என்றும் மக்களின் கருத்தே என்றும் அவர் கூறியுள்ளார் தாம் தெரிவித்துள்ள கருத்துகளில் எந்த வித உள்நோக்கமும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

புதுவை தமிழகத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வேண்டும் புதுவை பாகூர் மற்றும் காரைக்கால் பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களாக அறிவிக்க வேண்டும் உச்சநீதிமன்ற உத்தரவு படி புதுவை தமிழகத்திற்கு தரவேண்டிய காவிரி நீரை கர்நாடகத்திடம் இருந்து பெற வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இவர்கள் இந்த போராட்டத்தை மேற்கொண்டனர் முன்னதாக காமராஜர் சிலை அருகில் ஆர்ப்பாட்டம் நடத்திய இவர்கள் அங்கிருந்து துணைநிலை ஆளுநர் மாளிகை வரை ஊர்வலமாக சென்றனர் துணைநிலை ஆளுநர் மாளிகை அருகில் சென்ற போது இவர்கள் கைது செய்யப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டனர் பிரபல விடுதலை போராட்ட வீரர் அமர்ர் அன்சாரி துறைசாமியின பிறந்த தினம் இன்று கொண்டாடப்பட்டது புதுவை சட்டப்பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்து சட்டமன்ற உறுப்பினர் திரு லட்சுமிநாராயணன் உள்ளிட்ட பலர் இன்று அஜந்தா சதுக்கத்தில் அமைந்துள்ள அன்சாரி துறைசாமியின் திருவுருவச் சிலைக்கு மலர்மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான பிஎஸ்என்எல் மூடப்பட உள்ளதாக வெளியான செய்திகளை தமிழ்நாடு தொலை தொடர்பு வட்ட பொது மேலாளர் திரு

ராஜு மறுத்துள்ளார் இந்த செய்திகள் உள்நோக்கத்துடன் தவறாக வெளியிடப்பட்டுள்ளதாக அவர் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார் கடும் போட்டி காரணமாக ஏற்பட்ட கட்டணச் சரிவை அடுத்து பிஎஸ்என்எல் நிறுவனம் கடந்த சில மாதங்களாக நிதி நெருக்கடியை சந்தித்து வருதாகவும் அதை சமாளிப்பதற்கான திட்டம் ஒன்றை மத்திய அரசு தயாரித்து அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு அளித்திருப்பதாகவும் திரு ராஜு தமது அறிக்கையில் கூறியுள்ளார் மத்திய அரசுக்கு சொந்தமான பிஎஸ்என்எல் நிறுவனம் நாட்டின் தொலை தூரப் பகுதிகள் மட்டுமின்றி இராணுவத்திற்கும் தொலை தொடர்பு சேவைகளை அளித்து வருவதாக கூறியுள்ள அவர் இது குறித்து வெளியான செய்திகள் தவறு என்று தெரிவித்துள்ளார்

டிப்பர் லாரி ஒன்றும் கார் ஒன்றும் நேருக்கு நேர் மோதிக் கொண்டதால் இந்த விபத்து நேரிட்டது இந்த விபத்து குறித்து போலிசார் விசாரணை மேற்கொண்டனர்

மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ கடற்படையினர் உட்பட பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று மகாராஷ்டிரா அரசு விடுமுறை அறிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தவறாமல் அவை நடவடிக்கைகளில் கலந்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் வேளாண்துறையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் கொண்ட உயர்மட்டக் குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது

பழனிசாமி தெரிவித்துள்ளார் புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தேவையின்றி அண்டை மாநில பிரச்சனைகளில் தலையிடுவதாக முதலமைச்சர் திரு நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார்